அறிவியலும் தொழில்நுட்பமும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறி உள்ளார் உலக அளவில் ஆளுமை மிக்க பெண்களில் ஒருவராக புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

தீர்மானத்திற்கு ஆதரவாக முன்மொழிந்த நாடுகளுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஊட்டச் சத்து மிக்க சிறுதானியங்களை பிரபலப்படுத்தும் வகையில் சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சிறுதானியம் பற்றிய விழிப்புணர்வு அதிகரிப்பதுடன் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் கூறி உள்ளார் மேலும் சிறுதானிய தொடர்பான ஆராய்ச்சிக்கும் புதுமை படைப்பாற்றலுக்கும் இது வாய்ப்பளிக்கும் என்றும் அவர் கூறி உள்ளார் ஐநா சபையில் சிறுதானியத்தால் தயாரிக்கப்பட்ட முறுக்கு பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டது என்றும் தான் மிகவும் ரசித்து உண்ட தின்பண்டம் இந்த முறுக்கு என்று குறிப்பிட்ட பிரதமர் மற்றவர்களையும் சுவைத்து பார்க்கும் படி வலியுறுத்தி உள்ளார் ஐ நா சபையில் இந்தியா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு வங்காளதேசம் கென்யா நேபாளம் நைஜீரியா ரஷ்யா மற்றும் செனகல் ஆகிய நாடுகள் துணை ஆதரவு தெரிவித்தன பிற உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரித்தன இந்த நாடுகளுக்கு இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பிஎஸ் திருமூர்த்தி நன்றி தெரிவித்தார் அறிவியலும் தொழில்நுட்பமும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறி உள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் தொழில்நுட்ப மேம்பாடு முக்கிய அம்சம் என்று இளைஞர்கள் முறையாக திறன் மற்றும் எழுச்சி பெற்றால் அவர்கள் நாட்டை மாற்றுவதில் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் கூறினார்

விருது உலக அளவில் ஆளுமை மிக்க பெண்களில் ஒருவராக புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டேனி கே

கொரோனாவிற்கு பின் வருங்கால உலகை சீரமைப்பதில் பெண்களின் பங்கு என்ற பொருளின் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான விருது வழங்கப்பட உள்ளது முதலாம் விருது அமெரிக்க துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிசுக்கு வழங்கப்படுகிறது

இதில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் கலந்துகொண்டு தேசிய பாதுகாப்பு வாரத்தை தொடக்கி வைத்து உரையாற்றினார்

புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு நேற்று வருகை புரிந்த அவர் தங்களுக்கு கொரோனா வராது என்று யாரும் கவனக் குறைவாக தடுப்பூசி போடாமல் இருக்க கூடாது என்றும் கூறினார்

உயிரிழப்பு ஏதுமில்லை

அதிமுக பிஜேபி இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு வார்த்தை நடத்தி வருகிறது பிஜேபி கட்சியின் தமிழ்நாடு மேலிடப் பார்வையாளர் சிடி ரவி இன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில் திருமதி சசிகலா அரசியலில் இருந்து விலகுவதாக கூறி இருப்பதால் அதிமுக ஜெயலலிதாவின் கனவை நிறைவேற்றும் என்றார் அதிமுக உடன் இதுவரை பாமக மட்டுமே தொகுதி உடன்பாடு செய்துள்ளது பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து பேச்சு வார்த்தையில் ஈடுபட்டுள்ளன இதனிடையே அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெற்றது

தனிச் சின்னத்தில் தாங்கள் போட்டியிடப் போவதாக அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் கூறி உள்ளார்

இதுபோன்ற பிரச்சாரத்தை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தொடங்கி வைத்து வருகின்றனர்

சங்க காலத்தில் பழந்தமிழ் வெளியிட்ட நாணயங்களை வெளியிட்ட நாணயவியல் அறிஞர் மத்திய அரசு நிறுவனமான செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசு தலைவரிடம் இருந்து தொல்காப்பிய விருது பெற்றவர் தமிழ் எழுத்துருக்களை சீர்மைப்படுத்திய பெருமை கொண்டவர் அவரது மறைவு குறித்து புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பத்திரிக்கை துறை மற்றும் இதழியல் துறை மட்டுமல்லாது தமிழகத்தின் நாணயவில் துறை தந்தை என்று போற்றப்படும் ஆர் கிருஷ்ணமூர்த்தியின் மறைவு பத்தியிக்கை மற்றும் நாணயவியல் துறைக்கு மிகப் பெரிய இழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்

தொடர்ந்து இந்திய அணி முதலாவது இன்னிங்சை ஆடி வருகிறது